நரேந்திர மோடி

கோவாவில் பிஜேபி தலைமையிலான புதிய அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி சேலம் மாவட்டம் நெய்க்காரன்பட்டியிலும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திருவாரூரிலும் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கினர் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளராக டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் அறிவிக்கப்பட்டுள்ளார் மோடி தேசத்தின் காவலாளிகள் மீது சிலர் வெறுப்பை உமிழ்கின்ற போதிலும் காவலாளிகளின் விழிப்பு நிலை மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மோடி ராகுல் காங்கிரஸ் கட்சியின் குடும்ப அரசியல் காரணமாக ஊடகம் முதல் நாடாளுமன்றம் வரை போர் வீரர்கள் முதல் பேச்சு சுதந்திரம் வரை அரசியல் அமைப்பு சட்டம் முதல் நீதிமன்றம் வரை எந்த அமைப்புமே விட்டுவைக்கப் அனைத்துமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டன என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலைப்பூவில் குற்றம் சாட்டியுள்ளார்

நிச்சயமற்ற பொருளாதாரம் ஊழல் தகுதிபாராமல் பதவியில் அமர்த்துதல் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றால் மனம் நொந்து போயிருந்த வாக்காளர்கள் முழு பெரும்பான்மையை வழங்கினார்கள் குறிப்பிட்ட பிரதமர் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே என்று பாதுகாப்புத்துறையை வருமானத்திற்கான ஆதாரமாகத்தான் பார்க்கிறதே தவிர அந்த துறைக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை ஒருபோதும் வழங்கியதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் மாநில திரைப்பட வளர்ச்சி கழக மாணவர்களிடையே பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் அலுவலகத்தை விளம்பர அமைச்சரின் அலுவலகமாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார் கலாச்சார ஏகாதிபத்தியத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இல்லை என்றும் நாட்டின் ஒரு பகுதி இதர பகுதிகளை ஆளக்கூடாது என்பதே கட்சியின் கருத்து என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சொந்தக் குரல் உண்டு என்றும் அதை மதிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கோவா கோவா சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் திரு பிரமோத் சாவந்த் தலமையிலான பிஜேபி கூட்டணி அரசு வெற்றி பெற்றுள்ளது

எல்

எல்ஏ ஒருவரும் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர்

நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக இன்று நடைபெற்ற சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் அம்மாநில துணை சபாநாயகர் திரு மைக்கோல் லோபோ அலுவல்களை நடத்தினார் இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

விசாரணைக்காக நீரவ் மோடியை இந்தியாவிற்கு நாடுகடத்த அமலாக்க இயக்குநரகம் விடுத்த வேண்டுகோளில் பேரில் நீரவ்மோடிக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

திமுக திருத்தம் நேற்று திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளின் பயிர்க் கடன் ரத்து செய்யப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று தேர்தல் அறிக்கை திருத்தப்பட்டு அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடனும் முழுமையாக ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக அஇஅதிமுக நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் அஇஅதிமுக மற்றும் திமுக ஆகிய மாநில கட்சிகள் நேற்று தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட வேகத்தில் தீவிர பிரச்சாரத்திலும் இறங்கியுள்ளன தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி திரு பழனிசாமி இன்று காலை சேலம் மாவட்டம் நெய்க்காரன்பட்டியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திருவாரூரில் வீதி வீதியாக நடந்து சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டினார் இவர்களைப்போல் இக்கட்சிகளின் மற்ற தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஸ காங்கிரஸ் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ள நிலையிலும் காங்கிரஸ் மற்றும் பாஜக தங்கள் வேட்பாளர் பெயர்களை இன்னும் இறுதி செய்யவில்லை புதுவையில் அஇஅதிமுக கூட்டணியில் இடம் இடம் பெற்றுள்ள என் ஆர் காங்கிரஸ் கட்சியும் தனது வேட்பாளரை இன்னும் அறிவிக்கவில்லை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கென புதுச்சேரி முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் தலைநகர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர்களும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் மக்கள் நீதி மய்யம் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அறிவித்துள்ளார்

இதில் மத்திய சென்னையில் திருமதி கமிலா நாசர் ஸ்ரீபெரும்புதூரில் திரு சிவக்குமார் விழுப்புரத்தில் திரு

ரங்கசாமி புதுவைக்கான தனிமாநில அந்தஸ்து கோரிக்கையை என் ஆர் காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார்

ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் விரைவில் அறிவிக்ப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார்

ஆர் காங்கிரஸ் வேட்பாளரே வெற்றிபெறுவார் என்றும் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறை உள்ள அஇஅதிமுக தான் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பதாக கூறினார் தமிழக முதலமைச்சராக ஜெயல லிதா இருந்த போது மத்தியில் அப்போது இருந்த வாஜ்பாய் அரசிடம் இதற்கு ஒப்புதல் பெற்ற போதிலும் பின்னர் வந்த காங்கிரஸ் அரசு தான் மாநில அந்தஸ்து பிரச்சனையில் புதுவைக்கு துரோகம் இழைத்து விட்டதாக திரு அன்பழகன் மேலும் குற்றம் சாட்டினார்

புதுச்சேரி வடக்கு கழக அமைப்பாளர் திரு

சிவக்குமார் புதுச்சேரி தெற்கு கழக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

இத்தொகுதியில் நேற்று ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இடைத்தேர்தல் நடைபெற உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இன்று வேட்புமனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை இத்தொகுதியில் இதுவரை எவரும் மனுதாக்கல் செய்யவில்லை

இதே கோரிக்கையை வலியுறுத்தி மில் வாயிலில் ஊழியர்கள் நேற்று கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது

பிரான்சு மற்றும் இந்தியாவில் இருந்தும் பிரெஞ்மொழி பேசுவோர் கணிசமாக உள்ள மாலே மத்திய ஆப்பிரக்க குடியரசு அல்ஜீரியா மற்றும் நேபாளத்தில் இருந்து இசை நடனம் நாடகம் மற்றும் சர்க்கஸ் கலைஞர்கள் இவ்விழாவின் போது நிகழ்ச்சிகளை வழங்க இருப்பதாக புதுவைக்கான பிரெங்ச் தூதர் திருமதி கேத்தரின் சுவார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இவ்விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற உள்ள குழு விவாத நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கான பிரெஞ்ச் தூதர் திரு அலெக்சாண்டர் ஜீக்லார் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சர்க்கர நாற்காலி நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சக்கர நாற்காலியில் சென்று வாக்களிக்க வேண்டிய நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்குச் சாவடிகளில் சக்கர நாற்காலி வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தால் அதற்கான ஏற்பாடுகளைச் செய்ய தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளது இதற்கென செல்போன் செயலி ஒன்றையும் தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி உள்ளது

இதனால் வாக்காளர் பதிவிற்கான இறுதி கட்ட நடைமுறைகளின் போது மூன்றாவது பாலினத்தினர் வாக்காளர்களாக பதிவுபெற உதவிகரமாக இருக்கும் என்றும் கௌரி சாவந்த் அடுத்த சில நாட்களில் திருநங்கைகளை ஒவ்வொருவராக சந்தித்து தேர்தலில் வாக்களிக்க ஊக்கப்படுத்துவார் என்றும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களிடையே வலியுறுத்த புகழ்பெற்ற விளையாட்டு வீர்ர்கள் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களை தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான நல்லெண்ண தூதர்களாக நியமித்திருப்பதும் குறிப்பிடத் தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காவலாளிகளின் விழிப்பு நிலையே மற்றவர்களின் தேசக் மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கோவாவில் பிஜேபி தலைமையிலான புதிய அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி சேலம் மாவட்டம் நெய்க்காரன்பட்டியிலும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திருவாரூரிலும் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கினர் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளராக டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் அறிவிக்கப்பட்டுள்ளார்